பெருமைக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

சேகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார்

உயர்நிலைக்குழு இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொள்கிறது

ஒளிப்புள்ளியில் வரும் நிகழ்வு இன்று மாலை நடைபெறவுள்ளது இனி விரிவான செய்திகள் சமுதாய வளர்ச்சிக்கு கல்வியும் புதுமைப்படைத்தலும் அடித்தளமாகும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இந்திய ஜப்பான் ஆலோசனை மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர் திறந்த மனதுடன் கூடிய ஜனநாயக சமுதாயம் வளர்ச்சிபெறும் என்று தெரிவித்ததார் சா்வதேச வளர்ச்சிக்கு விரிவான முழுமையான திட்டம் தேவை என்று குறிப்பிட்ட அவர் மனித ஆற்றலை மையப்படுத்திய யூகத்தடன் கூடிய திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்றார் புத்தின் வாழ்க்கையை முன்னுதாரணமாகக் கொண்டு அவரது கொள்கைகளை பின்பற்றவோருக்கு மனதில் மகிழ்ச்சி ஏற்படுவதுடன் அமைதியான சமுதாயத்தை உருவாக்க பயன்படும் என்றாா் பாரம்பரிய புத்தமத இலக்கியங்களைக் கொண்ட நூலகத்தை உருவாக்குவதில் இந்தியா பெருமைக் கொள்வதாக அவர் தெரிவித்தார்

சமுதாயம் மனித ஆற்றல் மற்றும் இயற்கையுடன் ஒன்றிய வாழ்க்கை இன்றைய காலக்கட்டத்தின் அவசியமாகும் என்றும் இவை குறித்த ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டுமென்றும் அவர் கூறினார் புத்தின் போதனைகள் நவீன காலத்திற்கு ஏற்ற வகையில் இருப்பதாகக் குறிப்பிட்ட அவர் வறுமை தீவிரவாதம் பருவநிலை பாலின பாகுபாடு மற்றும் இனபாகுபாடு போன்ற பிரக்சினைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடியதாகும் என்று தெரிவித்தார்

பாரம்பரிய கொள்கைகளிலிருந்து எதிர்கால சவால்களை சந்திப்பதற்கான ஆற்றலை பெற முடியும் என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் இந்திய ச ்வதேச அறிவியல் திருவிழாவை பிரதம் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக நாளை தொடங்கி வைக்கிறார் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் போன்றவற்றில் மக்களின் ஈடுபாட்டை அதிகரிப்பதற்கு இந்த திருவிழா நடத்தப்படுகிறது

புதுமைப் படைப்புகள் அறிவியல் குறித்த சிந்தளைகள் குழு விவாதம் பிரச்சினைகளுக்கான தீர்வு போன்றவற்றில் இளைஞர்களுக்கு இந்த திருவிழாவின்போது சிறப்புப் பயிற்சிகள் வழங்கப்படும்

செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் சுகாதார பணியாளா்கள் முன்களப் பணியில் ஈடுபட்டள்ள உள்ள காவல்துறை ரானுவம் மற்றும் தூய்மைப் பணியாளர்களுக்கு முதற்கட்ட தடுப்பூசி போடப்படும் என்று அவர் தெரிவித்தார்

தடுப்பூசி போடுவதால் ஆபத்து ஏதும் இல்லை என்றும் பாதுகாப்பு அம்சங்கள் உறுதி செய்யப்பட்ட பின்னரே ஊசி போடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதில் சமரசத்திற்கு இடமில்லை என்று அவர் உறுதிபட தெரிவித்தாா் வரும் ஜனவரி மாதத்தில் தடுப்பூசி போடுவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாகவும் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறினார்

தற்போது சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை மூன்று வட்சத்து மூவாயிரமாக உள்ளது

விவசாயம் தொடர்பான செயல்பாடுகள் அனைத்தையும் தேசிய மின்னனு நிர்வாக திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேக்கர் கூறியுள்ளார்

ரமேஷ் பொக்கிரியால் நிஷாங்க் கூறியுள்ளார்

சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று மாலை ஐந்து மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வரும் நான்காம் தேதி முதல் குடும்ப அட்டைதார்களுக்கு வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது இரண்டு கோடியே ஆறு லட்சம் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் இத்னமூலம் பயன்பறுவார்கள் என்றும் அரசு கூறியுள்ளது தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் உயர்நிலைக்குழு இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொள்கிறது தேர்தல் ஆணையத்தின் பொதுச் செயலா் திரு உமேஷ் சின்ஹா துணை ஆணையர்கள் திரு

சீனிவாசா உள்ளிட்டோர் இந்தக்குழுவில் இடம் பெற்றுள்ளனர்

மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடனும் காணொலி காட்சி வாயிலாகவும் அவர்கள் கலந்துரையாடுகின்றனர் நாளை மாநில அரசின் தலைமைச் செயலர் காவல்துறை தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இந்தக்குழு விரிவாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டியின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதம் விடுத்துள்ள செய்தியில் ஜெகள்மோகன்ரெட்டி நல்ல ஆரோக்கியதுடன் நீண்டநாள் வாழ வேண்டுமென்று பிராா்த்திப்பதாகக் கூறியுள்ளாா் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆந்திர பிரதேச மக்களுக்கு சிறப்பாக பணியாற்ற நீண்டகாலம் அவர் நல்ல உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக வாழ வேண்டுமென்று இறைவனை பிரா்த்திப்பதாகக் கூறியுள்ளார்

கோவிட் காலத்தில் மூத்த குடிமக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஒய்வூதிய துறை தெரிவித்துள்ளது

வானில் நிகழும் மிக அரிய நிகழ்வுகளில் ஒன்றான சனிக்கோளும் வியாழன் கோளும் ஒரே ஒளிப்புள்ளியில் வரும் நிகழ்வு இன்று நடைபெறவுள்ளது இன்று மாலை குரியன் மறைந்தவுடன் இதளைக் காண இயலும் என்று தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப எமயத்தின் இயக்குநர் டாக்டர் சவுந்தரராஜ பெருமாள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்